இடத்தில் விவசாயிகள் பேரணியில உரையாற்றுகிறார்

பயனத்தால் புதிய உத்வேகம் பெறும் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

நாட்டின் வேளாண் துறை வளர்ச்சியில் பஞ்சாப் விவசாயிகள் மதிப்பு மிக்க பங்காற்றி வருவதாக பிரதமர் மோடி தமது டிவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் கரீஃப் பருவ விளைப்பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை முன் எப்போதும் இல்லாத அளவு உயர்த்தியதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிஜேபி மற்றும் சிரோன்மணி அகாவிதள் சார்பில் இப்பேரணி நடத்தப்படுகிறது இப்பேரணியில் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று சுவாமிநாதன் குழு அறிக்கையை அமல்படுத்தியதற்கு நடவடிக்கை எடுத்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பார்கள் என்று சிரோன்மணி அகாலிதள் தலைவர் திரு சுக்பீர்சிங் பாதல் தெரிவித்தார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு முக்சரில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு உள்ளது இந்தியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையேயான பொருளாதார கூட்டாண்மை வலுவாகவும் துடிப்புள்ளதாகவும் உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள தென்னொரிய அதிபர் மூன் ஜே இன் னுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய திரு ராம் நாத் கோவிந்த் அதிபரின் பயணம் இந்த உறவுகளுக்கு மேலும் உத்வேகமள் அளிக்கும் என்று கூறினார் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை தென்கொரியாவின் புதிய தெற்கத்திய சமுதாயம் என்ற கொள்கையுடன் சிறப்பான முறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தா்

கொரிய தீபகற்பத்தில் பாதுகாப்பு நிலைமையை நிலையான அமைதியான முயற்சியைக் கொண்டு வர பாடுபட்ட அதிபர் மூனுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் மத்திய குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு பீம்ராஜ் சிங்கும் கொரியாவின் திரு நடுத்தர மற்றும் தொடக்க நிலை தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஹாய் ஜாங் ஹக் கும் புதுதில்லியில் இந்தியா கொரியா தொழில்நுட்ப பரிவர்த்தனை மையத்தை தொடங்கி வைத்தனர் இந்த மையம் கொரியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்திய தொழில்நுட்பங்களை கண்டறியும் இதற்கான தகுந்த கொரிய கூட்டாளிகளையும் இந்த மையம் கண்டறியும் நிகழ்ச்சியில் பேசிய திரு சிங் இந்தியா மற்றும் கொரியா நாடுகளின் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு மேடை அமைத்து தருவது மையத்தின் நோக்கமாக இருக்கும் என்றார் நிகழ்ச்சியில் பேசிய திரு ஹாங் ஜாங் ஹக் தமது நாட்டில் நன்கு முன்னேறிய சிறு நடுத்தர தொழில்களுடன் கூடிய வலுவான தொழில் அடித்தளம் உள்ளதாக தெரிவித்தார் உயர்நிலை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் கொண்ட பல தொழிற்சாலைகள் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த தகவலை தெரிவித்த மாநிலங்களவைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு மேலும் ஐந்து மொழிகளில் ஒரே சமயத்தில் மொழி பெயர்க்கும் வசதி நேற்று சேர்க்கப்பட்டப்பின்னர் இந்த நிலை ஏற்பட்டு இருப்பதாக கூறினார் மாநிலங்களவையில் இத்தகைய மொழிபெயர்க்கும் வசதி ஏற்கெனவே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஷடிசா பஞ்சாப் பெங்காளி குஜராத்தி ஹிந்தி மராத்தி அசாம் மற்றும் உருது ஆகிய மொழிகளில் உள்ளது தற்போது டோக்ரி கஷ்மீரி கொங்கனி சந்தாளி சிந்தி மொழிகளில் இந்த வசதி சேர்க்கப்பட்டுள்ளது

பணக்கொள்கைக் குழுவின் தற்போதைய நடைமுறையான மூன்று நாள் கூட்டத்தை தொடரப்போவதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது

பாதுகாப்புப் படை வீரர் ஒருவர் காயம் அடைந்ததாக காவல்துறை வெளியுறவு அதிகாரி பிடிஐ யிடம் தெரிவித்தார் மாவட்ட ரிசர்வ் காவல்படையினர் நக்சலைட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தபோது மின்பா என்ற கிராமத்திற்கு அருகே நக்சலைட்டுகள் தாக்குதல் நடத்தினர்

அசாம் மாநிலத்தில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாகவே உள்ளது மூன்று மாவட்டங்களில் நேற்று வெள்ளம் சூழ்ந்திருந்தது

வெள்ள சம்பவங்களில் நேற்று ஒருவர் உயிரிழந்தார்

தேமாஜி லக்கிம்பூர் மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அசாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது ஜோர்ஹாட் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அது தெரிவித்துள்ளது பிஸ்வநாத் மாவட்டத்தில் வெள்ள நீர் வடிந்துள்ளது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகம் நிவாரண முகாம்களையும் விநியோக மையங்களையும் அமைத்துள்ளது ஜோர்ஹாட் மாவட்டத்தில் நெம்ஸ்டிகாட் என்ற இடத்தில் பிரம்மபுத்திரா ஆற்றிலும் கொலாகாட் பகுதியில் இமாலிகர் என்ற இடத்தில் தன்சிரி ஆற்றிலும் வெள்ளம் அபாய நிலையை தாண்டி ஒடுகிறது

ஆப்கானிஸ்தான் தேசிய கட்சி வேட்பாளரான திரு பிலோர் கட்சி ஊழியர்களுடன் கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தபோது தற்கொலைப்படை பயங்கரவாதி இந்த குண்டை வெடிக்கச் செய்தார் இதில் பலத்த காயம் அடைந்த திரு பிலோர் மருத்துவ மனையில் சேர்க்கப்பட்டார் சிகிச்சை பலன் இன்றி அவர் உயிரிழந்தார் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் இருபதாயிரம் கோடி டாலர் மதிப்பிவான பொருட்களின் மீதான வரியை வரும் செப்டம்பர் மாதம் முதல் அமெரிக்கா உயர்த்த உள்ளது இதனையடுத்து உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தகப்போர் நிலைமை மோசமாகி உள்ளது வரி விதிப்புக்கு இலக்காகும் பொருட்கள் குறித்த விசாரணையை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் நடத்தவுள்ளது பொருட்களின் பட்டியலை இறுதி செய்ய இரண்டு மாத காலம் பிடிக்கும் என்றும் அதற்குள் அதிபர் டிரம்ப் இந்த வரி உயர்வு நடவடிக்கை குறித்து இறுதி முடிவு எடுப்பார் என்றும் அமெரிக்க அரசு அறிக்கை தெரிவிக்கிறது சீனா மேற்கொண்ட நடவடிக்கைக்கு பதிலடியாக அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான பேச்சு வார்த்தைகளை மேம்படுத்த ருவாண்டா நாடாளுமன்றத்துடன் மாநிலங்களவை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது இதற்கான ஒப்பந்தத்தில் புதுதில்லியில் நேற்று ருவாண்டா அதிபர் திரு பெர்னார்டு மாக்குசா வும் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் கையெழுத்திட்டனர் இதனளையடுத்து இத்தகைய இடப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திடும் முதலாவது மாநிலங்களவைத் தலைவர் ஆகிறார் திரு வெங்கையா நாயுடு நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை மேம்பாடு நாடாளுமன்ற ஊழியர்கள் திறன் மேம்பாடு மண்டல மற்றும் சர்வதேச நாடாளுமன்ற அமைப்புகளில் பரஸ்பர ஆர்வமுள்ள விஷயங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட ஆறு அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம் பெற்றுள்ளன இந்தோனேஷியாவின் சாபாங் துறைமுகத்திற்கு இந்திய கடற்படைக் கப்பல் ஐ என் எஸ் சுமித்ரா நேற்று சென்றடைந்தது இந்த கப்பலை இந்தோனேஷிய பாரம்பரிய நாட்டியக்காரர்கள் மற்றும் பாரம்பரிய வாத்திய இசைக் குழுவினர் வரவேற்றனர் இந்தோனேஷியாவில் உள்ள இந்திய தூதர் திரு பி கே ராவத் இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இந்திய தூதரக அதிகாரிகள் இந்திய வர்த்தகர்கள் இந்தோனேஷிய கப்பல்படை விமானப்படை அதிகாரிகள் ஆகியோர் இந்த போர்க்கப்பலை வரவேற்றனர் அந்தமானுக்கு மிக அருகில் உள்ள சபாங் துறைமுகத்தை பாதுகாப்பு முக்கியத்துவம் மிகுந்த வகையில் மேம்படுத்த பிரதமர் திருநரேந்திரமோடி இந்தோனேஷிபாவில் சென்ற மே மாதம் பயணம் செய்தபோது இந்தோனேஷிய அதிபருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியத்தை வீழ்த்தி பிரான்ஸ் இறுதிபோட்டிக்கு முன்னேறியிருக்கிறது நேற்றிரவு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற விறுவிறுப்பான அரையிறதி ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி பெல்ஜியத்தை ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்த ஆட்டத்தின் முதல் பாதி நேரத்தில் இரு அணிகளும் கோல் அடிக்காததால் ஆட்டம் சம நிலையில் இருந்தது

மாஸ்கோவில் இன்று நடைபெறும் இரண்டாவது அரையிறதி போட்டியில் இங்கிலாந்து குரேஷியா அணிகள் மோதுகின்றன